இனி விரிவான செய்திகள் பீகார் சுட்டப்பேரவைக்கு தேசிய ஐனநாயக கூட்டணி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது இக்கூட்டத்தில் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார் பாட்னாவில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஐக்கிய ஜனதா தளம் பிஜேபி இந்தாஸ்தானி அவாம் மோர்ச்சா விகாஷல் இன்சான் கட்சியைச் சேர்ந்த புதிய சட்டப்பேரவை உறப்பினர்கள் கலந்து கொண்டு புதிய அரசு அமைப்பது குறித்து ஆலோசிக்க உள்ளனர் புதிய அமைச்சரவை பேரவைத் தலைவர் தேர்தல் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சுயேட்சையாக வெற்றி பெற்ற சுமித்சிங் என்பவர் தேசிய ஜனநாயகக் கூட்டணிக்கு ஏற்கனவே தமது ஆதரவை தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீர் எல்லைக்கோட்டுப் பகுதியில் நேற்று முன் தினம் பாகிஸ்தான் படையினர் நடத்திய அத்துமீறிய தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் தூதரகத்திற்கு இது தொடர்பாக சம்மன் அனுப்பி வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது அண்மையில் நடந்த தாக்குதலில் பொது மக்கள் நான்கு பேர் உயிரிழந்தனர்

பண்டிகை காலத்தில் அமைதியை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பாகிஸ்தான் படையினர் இத்தாக்குதலில் ஈடுபட்டதாக குற்றம்சாட்டப்பட்டுள்ளது அத்துடன் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிப்பதாக இந்தியா குற்றம்சாட்டியுள்ளது

நோய் பாதிப்பு காலத்தில் சர்வதேச சமுதாயத்திற்குஇந்தியா அளித்த பங்களிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார் தீவிரவாதம் பருவநிலை மாற்றம் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் போன்றவற்றை முறியடிக்க சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்று அமைச்சர் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டார்

இந்நிலையில் அவரை கவுரவிக்கும் பொருட்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜெட்புராவில் அன்னாரது உருவ சிலை திறக்கப்படவுள்ளது

அத்துடன் தமிழ்நாடு

தீபாவளி பண்டிகை முடிந்து மக்கள் தங்கள் பணியிடங்களுக்குத் திரும்ப ஏதுவாக இன்றுமுதல் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநில போக்குவரத்துத்துறை கூறியுள்ளது

இதற்கௌ சிறப்பு முகாம்களும் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு நீக்குதல் மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டபின் ஜனவரி மாதத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குமரிக் கடல் முதல் அந்தமான் கடல் பகுதி வரை நிலவும் மேலடுக்கு கழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் உள்மாவட்டங்களில் சில இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது வங்கக் கடல் மேலடுக்கு கழற்சி தமிழக கடல் பகுதி நோக்கி இன்று நகரும் என்றும் இதனால் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுர் செங்கல்பட்டு நெல்லை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சென்னை மற்றும் புறநகர்ப் பகுதிகளில் இன்று அதிகாலை பரவலாக கனமழை பெய்தது புனே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் பயணிகள் ஐந்து பேர் உயிரிழந்தனர்

தரலியாற்று மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காயமடைந்தவர்கள் சதாராவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆப்கானிஸ்தானிலுள்ள காபூல் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியை அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர் இது குறித்து ஆப்கன் துணை அதிபர் திரு அம்ருல்லா சாலிஹ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கைது செய்யப்பட்டுள்ள அதல் என்பவர் பல்கலைக்கழக தாக்குதலில் மூளையாக செயல்பட்டவர் என்று கூறியுள்ளார் தாலிபாள் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய ஹக்காளி இயக்கத்தை சேர்ந்தவர் இவர் என்று அவர் தெரிவித்துள்ளார்

அதன்படி விளையாட்டு வீரர்களின் சாதனை பயிற்சியாளர்கள் நிலை விளையாட்டுத் தரம் கட்டமைப்பு வசதிகள் மற்றம் பணியாளர்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இம்முடிவு குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ

கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குன்னேஷ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்

இறுதி போட்டியில்குன்னேஷ்வரன அமெரிக்க வீரர் குட்லாவை எதிர்கொள்கிறார்